தமிழகத்தில் இளங்கலை மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது

ஈட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கே சி வீரமணி தெரிவித்துள்ளார் தூய்மையான நகரங்களின் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி எடுத்துரைத்துள்ளார்

பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

உலகக்கோப்பை கால்பந்து போட்டி ரத்து செய்யப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் இளங்கலை மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற உள்ள தொடக்க நிகழ்ச்சியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் கலந்து கொள்கிறார் கல்லூரிகளுக்கான ஒதுக்கீடு பெற்ற மாணவ மாணவியருக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சான்றிதழ்களை வழங்குகிறார் மாநிலத்தில் அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள எம் பி பி எஸ் மற்றும் பி டி எஸ் அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்காக இந்த கலந்தாய்வு நடைபெற உள்ளது முதல் மூன்று நாட்கள் அரசுப் பள்ளி மாணவர்களுக்கான ஏழரை சதவீத இடஒதுக்கீட்டுக்குரிய கலந்தாய்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து மாற்றுத் திறனாளிகள் முன்னாள் ரானுவத்தினரின் வாரிசுகள் விளையாட்டு வீரர்கள் ஆகியோருக்கான தனி தரவரிசைப் பட்டியல் மருத்துவக் கல்வி இயக்குநரக இணையதளத்தில் விரைவில் வெளியிடப்பட உள்ளது

தமிழகப் பொறியியில் கல்லூரிகளில் நிரப்பப்படாமல் உள்ள அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கான துணை கலந்தாய்வு அட்டவணையை பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான குழு அறிவித்துள்ளது மாணவ மாணவியர் நாளை முதல் வரும் இருபதாம் தேதிவரை தங்களுக்கு விருப்பமான கல்லூரி மற்றும் பாடப்பிரிவுகளை தேர்வு செய்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் வரும் சனிக்கிழமை மாணவர்களுக்கான உத்தேச ஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும் அதைத் தொடர்ந்து வரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணிவரை மாணவர்கள் உத்தேச ஒதுக்கீட்டு இடத்தை உறுதி செய்து கொள்ள கால அவகாசம் வழங்கப்படும் என்று மாணவர் சேர்க்கைக்குழு தெரிவித்துள்ளது

காவிரி வைகை குண்டாறு இணைப்புத் திட்டப் பணிகள் போர்க்கூல அடிப்படையில் நடைபெற்று வருவதாக மக்கள் நல்வாழ்வத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

தலைமைச் செயலகத்தில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் இந்த இலக்கை முழுமையாக அடைவதற்கான முயற்சியில் அதிகாரிகளும் ஊழியர்களும் ஈடுபட வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார் வணிகவரித் தொடர்பான நிலுவையில் உள்ள ஆவணங்களை பதிவுத்துறை துணைத் தலைவர் மற்றும் மாவட்ட பதிவாளர்கள் ஆய்வு செய்து குறைகளைப் போக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இக்கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது

மாணவர் சேர்க்கை முடிந்து விட்டதாக சில பள்ளிகளில் தெரிவிக்கப்பட்டதாக புகார் வந்ததையடுத்து இதற்கான கற்றிக்கையை பள்ளிக்கல்வித்துறை அனைத்து பள்ளிகளுக்கும் அனுப்பியுள்ளது

தூய்மையான நகரங்களின் அவசியத்தை பிரதமர் நரேந்திர மோடி எடுத்துரைத்துள்ளார் ஊடக நிறுவனம் ஒன்று ஏற்பாடு செய்திருந்த பொருளாதார மாநாட்டில் நேற்று காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றிய பிரதமர் தூய்மையான ஏரிகள் நதிகள் காற்று ஆகியவற்றுடன் கூடிய நீடித்த நகரங்கள் அவசியம் என்று கூறினார்

இந்நோய்த் தொற்றுக்கு பிந்தைய பொருளாதார நடவடிக்கைகளை முடுக்கி விட வேண்டிய தேவையில் அனைத்து நாடுகளும் உள்ளன என்றும் பெருந்தொற்று என்ற மனநிலையில் இருந்து விடுபட்டால் ஒழிய எதிர்கால வளர்ச்சியை நோக்கி செல்ல முடியாது என்று அவர் கூறினார் குமரிக் கடற்பகுதியில் நிலவும் மேலடுக்கு கழற்சி காரணமாக தென் தமிழகத்தின் பெரும்பாவான இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வடதமிழகம் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஒருசில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர்ப்பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

இந்நிலையில் தமிழகம் முழுவதும் நேற்றும் பரவலாக மழை பெய்துள்ளது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள திருநெல்வேலி மாவட்டத்தில் பெய்த பலத்த மழையால் பாபநாசம் மணிமுத்தாறு சேர்வவாறு அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது தென்காசி மாவட்டத்தை ஒட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் கனமழை காரணமாக குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது மெயின் அருவி பழைய அருவிகளில் பாதுகாப்பு வளைவைத் தாண்டி நீர் கொட்டுகிறது

தேனி மாவட்டத்தில் மஞ்சளாறு அணை முழு கொள்ளளவை எட்ட உள்ளதால் விரைவில் உபரி நீர் திறந்து விடப்படும் என்பதால் கரையோரப் பகுதிகளுக்கு இரண்டாவது கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது

இருவரிச்செய்திகள் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு ஜோ தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திருமதி கமலா ஹாரிஸ் ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோதி வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் ஜப்பான் இடையே பாதுகாப்பு தொடர்பான முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது தரையிலிருந்து வானில் உள்ள இலக்கை துல்லியமாகத் தாக்கும் இந்தியாவின் அதி விரைவு ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளது

பெரம்பலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் காணொலி காட்சி வாயிவாக நாளை மறுநாள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி ஊராட்சி ஒன்றியத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலைப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி இன்னசென்ட் திவ்யா நேற்று ஆய்வு செய்தார் தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டி ஒன்றியம் கதிர்வேல்புரம் கிராமத்தில் வசிக்கும் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி பல்லவி பல்தேவ் வழங்கினார்